இந்த தொகுதிகளில் அரசியல் தலைவர்களும் வேட்பாளர்களும் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர்

தாக்கல் இன்று தொடங்கியது

கட்சியின் திரு ஆசம்கான் ஆகியோரின் பிரச்சாரத்துக்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது

வேண்டுமென்று அமெரிக்கா்களை அந்நாடு அறிவுறுத்தியுள்ளது

ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன

அஸ்ஸாம் பீகார் ஒடிஸா ஆகிய மாநிலங்களில் தலா ஐந்து தொகுதிகளிலும் சத்திஷ்கர் மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்களில் தலா மூன்று தொகுதிகளிலும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது

இந்த தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் முடிவடையவுள்ளதால் அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி ஒடிஸா மற்றும் சத்திஷ்கரில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் சம்பல்பூர் மற்றும் புவனேஸ்வரில் பிரச்சாரப் பொதுக்கூட்டங்களில் அவர் பேசுகிறார் சத்திஷ்கர் மாநிலம் ரெய்ப்பூர் மாவட்டத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் அவர் உரையாற்றுகிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கேரளாவில் தாம் போட்டியிடும் வயநாடு தொகுதி உட்பட பல்வேறு பகுதிகளில் இன்றும் நாளையும் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பதனபுரத்தில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வருமான திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் இல்லை என்றும் முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ள தொழிலதிபர்களிடமிருந்து வசூலிக்கப்படும் பணம் மக்களுக்காக பயன்படுத்தப்படும் என்று கூறினார் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு மக்களின் எதிர்பார்ப்பையும் கனவையும் நிறைவேற்ற அர்ப்பணித்துள்ளதாக பிஜேபி யின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் தூர்தர்ஷனுக்கு சிறப்புப் பேட்டியளித்த அவர் சிறு மற்றும் விளிம்பு நிலையில் உள்ள விவசாயிகள் பயன்பெறுவதற்கு ஏதுவாக குறைந்தபட்ச வருமான திட்டத்தை தமது அரசு செயல்படுத்தியதாகத் தெரிவித்தார் தமது தலைமையிலான ஆட்சிக் காலத்தில் இந்தியா சா்வதேச அரங்கில் தனக்கென்று தனி இடம் பிடித்ததாகக் கூறினார்

தமிழகத்தில் இன்று மாலை ஆறு மணியுடன் பிரச்சாரம் நிறைவடைவதையொட்டி அதற்குப் பின்னர் அரசியல் கட்சியினரோ பொதுமக்களோ யாரும் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபடக்கூடாது என்று தலைமை தோ்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாஹூ கேட்டுக் கொண்டுள்ளார் தங்கும் விடுதிகளில் இருக்கும் வெளியூர்காரர்கள் உடனடியாக வெளியேற வேண்டுமென்றும் அவர் கூறியுள்ளார்

தமிழகத்தின் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் நடைபெறும் வாக்குப்பதிவை கண்காணிக்க சென்னை தலைமை செயலகத்தில் கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் கட்டுப்பாட்டு அறைக்கு வரும் புகார்கள் தொடர்பாக உடனுக்குடன் சம்பந்தப்பட்ட மாவட்ட தேர்தல் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் தேர்தல் நடத்தை விதிமீறல் மற்றும் பணப்பட்டுவாடா செய்வதை தடுப்பதற்கான கண்காணிப்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

மக்களவைத் தேர்தலில் ஆறாம் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளுக்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்டது

மத்திய பிரதேச மாநிலத்தில் மின்னனு வாக்குப்பதிவு எந்திர ங்களை எடுத்துச் செல்லும் வாகனங்களில் இருப்பிடம் காட்டும் கருவி பொருத்தப்படும் என்று அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு காந்தாராவ் கூறியுள்ளார் ஹரியானாவின் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓம் பிரகாஷ் சௌதாலாவின் மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை நேற்று பறிமுதல் செய்தது தில்லியில் உள்ள அவரது இல்லம் அமைந்துள்ள நிலத்தையும் வீட்டையும் அமலாக்கத்துறை பறிமுதல் செய்துள்ளது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அடுக்குமாடி குடியிருப்பும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரத்தின் மகன் திரு கார்த்தி சிதம்பரம் அவரது தாயார் திருமதி நளினி சிதம்பரம் ஆகியோா் மீதான கிரிமினல் குற்றச்சாட்டுக்களை விசாரிப்பதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை செய்து பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் தலைமையிலான அமர்வு இது தொடர்பாக பதிலளிக்குமாறு அவா்கள் இருவருக்கும் நோட்டிஸ் அனுப்பியுள்ளது கறுப்புப் பண விவகாரத்தில் வருமான வரித்துறை மேல் முறையீடு செய்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கர்நாடகாவில் அசன் மற்றும் மாண்டியா மாவட்டங்களில் மதசாா்பற்ற ஜனதாதள் தலைவர்களின் உறவினர்களின் வீடுகளில் வருமான வரித்துறையினர் இன்று அதிரடி சோதனை நடத்தியதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்தன துணை ராணுவப்படையினரின் உதவியுடன் அதிரடி சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சிலரது இல்லங்களிலும் அலுவலகங்களிலும் சோதனைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

குறிப்பாக ஜம்மு கஷ்மீர் பகுதியில் பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள பகுதிகளுக்கும் பலுசிஸ்தானில் உள்ள ஹைபர் பக்துங்க்வா ஆகிய பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அமெரிக்க உள்துறை அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக நேற்று வெளியிட்ட அறிக்கயைில் பாகிஸ்தானில் உள்ள பல பகுதிகளில் அமெரிக்கர்கள் பயணம் செய்வது ஆபத்தானது என்றும் தாக்குதல்கள் எந்த நேரத்திலும் நடைபெறக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகங்கள் விமான நிலையங்கள் சந்தைகள் மற்றும் சுற்றுலாப் பகுதிகளில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த வாய்ப்பு உள்ளதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டின் பாரீஸ் நகரில் மாட்டர்டாம் பேராலயத்தில் நேற்று ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்துவதற்கு கடும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறையினா் தெரிவித்துள்ளனா்

இந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருப்பதாக ஐ நா பொதுச்செயலாளர் திரு ஆண்டனியோ கொட்டாரஸ் கூறியுள்ளார் இந்த கட்டிடம் மீண்டும் புதுப்பிக்கப்படும் என்று பிரெஞ்ச் அதிபர் திரு இமானுவேல் மெக்ரான் கூறியுள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன